நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரி மக்கள் பண்டிகைக் காலத்தில் கடை வீதிகளில் சமூக இடைவெளியைக் கடைபிடித்து தவறாது முகக் கவசம் அணியவேண்டும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனாவிற்கு பிந்தைய காலத்தில் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் என்பதால் இந்திய இளைஞர்கள் புதுமைகளைப் படைப்பதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் வெற்றியில் புதுமையாக்க முயற்சிகளே முக்கிய வலுவாகத் திகழும் உலகமயமாக்கலுக்கு இணையாக சுயசார்பும் என்றும் மிக முக்கியமானதே என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்மைக் காலங்களில் வேளாண் துறையில் புதுமையாக்கமும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் அதிகரித்து இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி தனியார் துறையிலும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகி இருப்பதால் இளைஞர்கள் தங்களின் புதுமையாக்க முயற்சிகளில் தரம் வர்த்தக வளர்ச்சி நம்பகத் தன்மை மற்றும் நெகிழ்வுத் தன்மையை தாரக மந்திரமாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் அரசின் புதிய சட்டங்கள் காரணமாக இந்தியா தற்போது உலகிலேயே கார்பொரேட் வரிவிகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்து இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார்

செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்பப் பணியாளர்களுக்கு இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இனி சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் எஸ்எஸ்எல்வி உட்பட வேறுபல ராக்கெட்டுகளை ஏவும் திட்டங்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் கையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தலைமை தகவல் ஆணையராக திரு

கே சின்ஹா இன்று பதவி ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திரு சின்ஹா விற்கு பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் தொடர்ந்து மத்திய தகவல் ஆணையத்தில் திரு ஹீராலால் சமாரியா திருமதி சரோஜ் புன்னானி திரு உதய் மகுர்கர் ஆகியோர் தகவல் ஆணையர்களாக பதவி ஏற்றுக் கொண்டனர் தலைமைத் தகவல் ஆணையர் திரு சின்ஹா இவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

உலகிலேயே இந்த விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியா ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

டெல்லி ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்திருப்பதால் புதுச்சேரி மக்கள் பண்டிகைக் காலத்தில் கடை வீதிகளில் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்றும் தவறாது முகக் கவசம் அணியவேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

நாராயணசாமி பேசியது தவறானது என்று முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் முதலமைச்சர் கூறியது போல கஸ்தூரிரங்கன் கமிட்டி ஆளுகை பற்றிய ஆய்வு எதையும் நடத்தவில்லை என்றும் பெங்களூ ரில் உள்ள பொது விவகாரங்கள் மையத்தால் அண்மையில் மேற்கொள்ளப் பட்ட ஆய்வில் கூட கேரள மாநிலமே முதலிடம் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார்

புதுச்சேரியில் திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுனரை சந்தித்ததற்கு காரணம் மக்கள் நலனா சொந்த நலனா என்பதை அக்கட்சி மக்களுக்கு விளக்க வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சிக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் சில காலம் முன்பு காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து ராஜ்நிவாஸ் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக வினர் தற்போது துணைநிலை ஆளுனரை நேரில் சென்று பார்ப்பது விந்தையானது என்றும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகள் குறித்து திமுக விற்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் அரசுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் இறுதி ஆண்டு எம்பிபிஎஸ் பயின்று வந்த சென்னையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் மதகடிப்பட்டில் தாயாருடன் தங்கியிருந்த வீட்டில் நேற்றிரவு தூக்குப்போட்டு தற்கொலை செய்துகொண்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவுசெய்து விசாரித்து வருகின்றனர் மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப் பட்டுள்ளது

புதுச்சேரி மக்கள் பண்டிகைக் காலத்தில் கடை வீதிகளில் சமூக இடைவெளியைக் கடைபிடித்து தவறாது முகக் கவசம் அணியவேண்டும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்